நரேந்திரமோடி அறிவுறுத்தியிருக்கிறார்

என்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்தில் ஜனநாயகம் ஊறிப்போன ஒன்று என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

சுட்டுக்கொல்லப்பட்டார்

பர்மிங்ஹாமில் பிற்பகல் மூன்று மணிக்குத் தொடங்குகிறது ஒவ்வொரு துளி தண்ணீரையும் வீணாக்காமல் சேமித்து வைக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கேட்டுக்கொண்டார் மக்களவை தேர்தலுக்கு பின் முதல்முறையாக அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் மக்களுடன் உரையாடிய அவர் தண்ணீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அனைத்து தரப்பினருக்கும் எடுத்து செல்லவேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜன்சக்தி ஜல்சக்தி இணையதளம் மூலம் இதுபற்றிய விவரங்களை மக்கள் தங்களுக்குள் பகிர்ந்துகொள்ளலாம் என்று அவர் கூறினார் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சமுதாயம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் சமூக கலாச்சார அமைப்புகள் இதில் முன்னிலை வகித்து செயல்பட வேண்டுமென்றும் அவர் அறிவுறத்தினார்

நாட்டின் பல பகுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்தபோதிலும் ஆண்டுதோறும் பெய்யும் மழையில் எட்டு சதவீத தண்ணீரே சேமிக்கப்படுவதாகவும் நீர்வளத்தை பேனுவதற்காகவே ஜலசக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் சர்வதேச யோகா தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் உடல் ஆரோக்கியத்தை பேனுவதற்கான விழிப்புனர்வு யோகா பயிற்சியின் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது என்றார்

இந்தியாவின் கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் ஜனநாயகம் ஊடுருவி நிற்கிறது என்று குறிப்பிட்டு சட்டம் விதிகள் அனைத்திற்கும் மேலாக இந்திய சமுதாய அமைப்பில் ஜனநாயகம் மேலோங்கி நிற்பது குறித்து நாம் பெருமிதம் கொள்ளலாம் என்றார்

ஒட்டுமொத்த ஜனத்தொகையை காட்டிலும் கூடுதலானது என்று கூறினார் கடந்த சில வாரங்களாக மக்களுடன் உரையாடும் வாய்ப்பை இழந்தது மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்த அவர் மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூவம் உரையாடுவது மகிழ்ச்சியளிக்கிறது என்றார்

கர்த்தார்பூர் பாதை குறித்து இந்தியா ஆர்வத்துடன் இருப்பதையே இந்த ஆலோசனை காட்டுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கர்த்தார்பூர் பாதை தொடர்பாக ஏற்கனவே பாகிஸ்தாள் அமைத்த குழுவில் காலிஸ்தான் பிரிவினைவாத பிரதிநிதி ஒருவரும் இடம்பெற்றிருந்தது குறித்து இந்தியா கவலை தெரவித்திருந்தது இந்த பிரக்களை குறித்தும் மற்றும் சில விஷயங்கள் குறித்தும் தெளிவ படுத்துமாறு பாகிஸ்தான் அரசை இந்தியா கேட்டிருந்தது மாணவர்கள் கல்வி நிலைய வளாகங்களை பசுமையாகவும் தூய்மையாகவும் பராமரிப்பதற்கு நவீன வளாகங்கள் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெய்ப்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இத்திட்டத்தின் மூலம் மறுகழற்சி செய்யப்பட்ட தண்ணீர் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் கற்றுக்சூழல் மற்றும் நீர்பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதற்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார் இதேபோல் நர்சரி பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் வகையிலும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் துய்மைப் பணிக்கு மத்திய மனிவள அமைச்சகம் எடுத்து வரும் முயற்சியை பாராட்டிய திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தூய்மைப் பணியை உறுதி செய்வதற்கு சுற்றுச்சூழல்துறை அமைச்சகமும் இணைந்து செயல்படும் என்று கூறினார்

பட்காம் மாவட்டத்தில் இந்த சும்பவம் நிகழ்ந்தது அந்த மாவட்டத்தில் சண்டுரா பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் சோதனை மேற்கொண்டார்கள் அவர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் கட்டதால் இருதரப்பினருமிடையே மோதல் ஏற்பட்டதில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார் அவர் யார் என்ற விவரம் இதுவரை கிடைக்கவில்லை மோதல் நடந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

ஜம்மு நகரிலும் யாத்திரை செல்லும் நெடுஞ்சாலைகளிலும் மத்திய காவல்படையினரும் மாநில காவல்துறை வீரர்களும் ஆயுதப்படை வீரர்களும் போதிய அளவிற்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்று மத்திய காவல் படையின் தலைமை இயக்குநர் ஏ வி சௌகான் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜம்மு பகுதி முகாமிலிருந்து ஸ்ரீ நகர் நோக்கி செல்லும் யாத்ரீகர்களின் வாகனங்களுக்கு பாதுகாப்பு படைவீரர்கள் பாதுகாப்பு அளிப்பதாகவும் அவர் கூறினார் அர்நாத்தில் உள்ள குகைக்கோவிலில் சிவபெருமானை தரிசிப்பதற்காக ஆண்டுதோறும் பக்தர்கள் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது

நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இந்த சும்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் குடிகைகள் அருகே காம்பவுண்டு சுவர் கட்டுவதற்கு சுட்டபூர்வமாக அனுமதி இருந்ததா என்பது குறித்து ஒரு குழு விசாரிக்கும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக இரண்டு கட்டிட நிர்மாண நிறுவனங்களின் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

இந்தப்பகுதியில் பருவநிலை மோசமாக இருந்ததால் மீட்பு படையினரை அழைத்து செல்லும் பணி தாமதமாயிற்று என்றும் அவர் தெரிவித்தார் தடகள வீரர்கள் அனைவருக்கும் ஒரேவிதமான உணவுப்படி வழங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார்

விளையாட்டு வீரர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள தேவையான சத்துப்பொருட்களும் தாமதமின்றி வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்குத் தொடங்குகிறது இதுவரை போட்டியிட்ட அனைத்து ஆட்டங்களிலும் வென்ற இந்தியா முதல் நான்கு அணிகளில் உள்ளபோதிலும் இங்கிலாந்து அணி மூன்று போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளதால் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழந்தால் உலகக்கோப்பை போட்டியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும்

ராஜ்தானி ரெயின்போ பண்பலை வரிசையிலும் டிடிஎச் இந்தி வரிசையிலும் இதனை கேட்கமுடியும்